எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பீலா ராஜேஷ் கூறியுள்ளார்

முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி இன்று ஆலோசனை நடத்தினாா் இனி விரிவான செய்திகள் கொரோனா ஊரடங்கின் போது அத்தியாவசியப் பொருட்களுக்கான பொருட்களை விற்கும் கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

விதிமுறைகளை மீறுவோர் மீது சுட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக இன்று காலை கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்து ஜெயின் மற்றும் சீக்கிய மதத் தலைவர்களுடன் கொரோனா தொற்றுநோய் குறித்து கட்டுப்படுத்துவது குறித்து தனித்தனியாக ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சா் இப்பனியில் அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரையும் தாக்கக்கூடியது என்றும் இதற்கு மதச்சாயம் பூசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ அவர நிலை ஏற்பட்டுள்ளதை கருத்தில்கொண்டு நோய்த்தொற்றை தடுக்க பொதுமக்கள் சமூக இடைவெளியை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்

அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் தமிழகம் முழுவதும் நவீன தெளிப்பான்களை கொண்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர்

தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல் திருமதி பீலா ராஜேஷ் பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்த பட்டியலில் உள்ள தனியாா் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் ஏதேனும் ஒன்றில் தங்களது சொந்த செலவில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார்

பீவா ராஜேஷ் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளாா்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு அமலில் உள்ளபோது தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் கல்விக்கட்டணம் கட்டாய வசூல் செய்யப்படுவது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றாா் தமிழகத்தில் முதல் முறையாக ஈரோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் பெல் நிறுவனத்தின் உதவியுடன் புதிய ராட்சத எந்திரம் மூலம் கிருமி நாசினியை புகையாக தெளிக்கும் பணி செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்குத் தேவையான பொருட்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக அமைச்ச் திரு செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி சார்பில் செயல்படுத்தப்படும் நடமாடும் காய்கறி வாகனங்களை தொடங்கி வைத்தார்

வேலுமணி தெரிவித்துள்ளா் சென்னை பெருநகர மாநகராட்சியில் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சா் பொது மக்களிடையே கொரோனா தொற்று குறித்து விழிப்புணா்வை அதிகளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இரண்டு மாதத்திற்கு தேவையான கிருமி நாசினிகள் இருப்பதையும் போதிய அளவு தெளிப்பான்கள் உள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திரமோடி இன்று ஆலோசனை நடத்தினார்

எந்த ஒரு சவாலான சூழ்நிலையையும் ஒற்றுமையுடன் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக பொதுமக்கள் வீட்டிலிருக்கும் அனுபவங்களை பகிா்ந்து கொள்ளும் தனித்திரு தகவல் கொடு பகுதியில் இன்று இடம் பெறுவது திருவள்ளூர் மாவட்டம்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் தானியங்கி மூலமாக கிருமி நாசினி தெளிக்கும் கரங்கப்பாதையை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சா் திரு